நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் சென்னை புத்தக காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு பல்வேறு நாடுகளின் நிறுவனங்களுக்கு நேரில் சென்று அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார்

உயர் மின்னழுத்த கோபுரங்களை விளை நிலங்களில் அமைப்பது தொடர்பாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுத்தாக்கல் நேற்று தொடங்கியது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் பத்தாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்

இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை இறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக அஇஅதிமுக ஆட்சிமன்ற குழுக்கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது திமுக வேட்பாளரும் இன்று இறுதி செய்யப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் இந்த மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு ஜுலை மாதம் நிறைவேற்றப்பட்டது

சமூக வலைத்தளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஏற்றுமதிக்கு ஊக்கம் அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வேளாண் ஐவுளி மற்றும் தோல் துறை இதன்மூவம் கூடுதல் பயன்பெறும் என்றும் திரு கரேஷ் பிரபு கூறியுள்ளார் தேசிய தொழில் முனைவோர் விருது இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகிறது முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன

இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தை சேர்ந்த அப்பழுக்கற்ற கல்வியாளர்களை கொண்டு தேர்வுக்குழுவினை அமைக்கவேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார் பயிர் கடன் தள்ளுபடி என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூரில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார் விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி மத்திய அரசு செயல்படுவதாக காங்கிரஸ தலைவர் திரு ராகுல்காந்தி குறைகூறியுள்ளார சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பயிர் கடன்களை ரத்து செய்ய எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றார் வேளாண் உற்பத்தியும் குறைந்துள்ளதாக திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அலகட்டு மலை கிராமத்தில் ஆட்சியர் திருமதி மலர்விழி நேற்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இந்த கிராமத்தில் அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்ததையடுத்து அதிகாரிகள் குழுவுடன் ஏழு கிலோ மீட்டர் தூரம் நடந்து சென்று அந்த கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வருகைக்கு பிந்தைய விசா சேவையை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது பங்களாதேஷில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் அயோத்தி பிரச்னை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது புதுதில்லியில் சமையல் எரிவாயு வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மணிப்பூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் மறுபிரதி பெற மாவட்ட அளவில் தொடங்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் உதவி இயகுநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

டாடா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா டிவிச் சரண் இணை அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அகமதாபாத் அணி லக்ளோ அணியை எதிர்கொள்கிறது

கர்நாடகாவின் விஜய நகரத்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் ஹரியானாவை சேர்ந்த நான்கு பேரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி இன்று கட்டாக்கில் தொடங்குகிறது

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் குஜராத் பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெற்றுவரும் தேசிய சீனியர் வாலிபால் போட்டியின் மகளிர் பிரிவில் தமிழக அணி மேற்குவங்க அணியிடம் தோல்வியடைந்தது

சபரிமலை பிரச்னை தொடர்பாக கேரளாவில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்தின்போது நடைபெற்ற வன்முறை சும்பவங்கள் தொடர்பாக உடனடியாக அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில அரசை ஆளுநர் திரு சதாசிவம் கேட்டுக்கொண்டுள்ளார் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் இரண்டு இளம் பெண்கள் சபரிமலைக்கு சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த முழு அடைப்பு நடைபெற்றது